இந்தியாவில் ஐனநாயகத்தின் வேர் இதன் மூலம் வெகுஆழத்தில் உள்ளதுஎன்பதுதெரியவந்துள்ளதாகஅவர் கூறினார் அனைவருக்கும் நலத்திட்டங்களைஅளிப்பதைஅரசின் கொள்கைஎன்றும் குறிப்பிட்டஒருசிலருக்குமட்டும் அல்லஎன்றுபிரதமர் தெரிவித்தார்

திருநரேந்திரமோடிகுவாலியர் மற்றும் ஷாடாலில் பிரதமர் இன்றுடைபெறும் தேர்தல் பிரச்சாரகூட்டங்களில் கலந்துகொள்கிறார் முன்னதாகசாகர் மாவட்டத்தில் உள்ளதேவ்ரியில் நடைபெற்றகூட்டத்தில் பேசியகாங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி இத்தேர்தலில் காங்கிரஸ் வெற் றிபெற்றுஆட்சிஅமைத்தால் இளைஞர்களுக்குவேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனஉறுதியளித்தார் மேலும் மத்தியப்பிரதேசத்தில் உள்ளவிவசாயிகள் பெண்கள் வணிகர்கள் ஆகியோர்களுக்குநலத் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் திருராகுல் காந்திகுறிப்பிட்டார்

மாலத்தீவின் புதியஅதிபராகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதிரு இப்ராகிம் முகமதுசோலி யின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைமாலத்தீவு செல்கிறார்

பின்னர் ஆறு மணிக்குஅதிபர் மாளிகைக்குபிரதமர் சென்று புதியஅதிபருடன் ஆலோசனைமேற்கொள்கிறார்

குடியரசுத் தலைவருடன் உயர்நிலைஅதிகாரிகள் அடங்கியகுழுவினரும் செல்லவிருப்பதாகவெளியுறவுத் துறைஅமைச்சகத்தின் செயலர் திருவிஜய் தாக்கூர் சிங் கூறியுள்ளார்

புயலால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளபாதிப்புகள் குறித்துமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியிடம் கேட்டறிந்தார் இன்றுதொலைபேசியில் தொடர்பு கொண்டஅவர் தமிழகத்துக்குத் தேவையானஅனைத்துடதவிகளும் வழங்கப்படும் என்றுமுதலமைச்சரிடம் உறுதியளித்தாா் இது தொடர்பாகமத்தியஉள்துறைசெயலாளருக்குஅறிவுறுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ப் சபரிமலைஅய்யப்பன் கோவிலில் பலத்தபாதுகாப்புகளிடையேமகரவிளக்கு பூஜைக்காகநடை இன்றுமாலைமீண்டும் திறக்கப்பட்டது

சிபிஐ இயக்குனர் லோக் வர்மாமீதானஊழல் கண்காணிப்பு குழுவின் விசாரணைஅறிக்கையை மூடி முத்திரையிட்டகவரில் அவரிடம் வழங்குமாறுஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பானவழக்குவிசாரணைதலைமைநீதிபதி ரஞ்சுப் கோகாய் தலைமையிலானஅமர்வு முன்பு இன்றுவிசாரணைக்குவந்தது அப்போது இதுவரைபெறப்பட்டவிசாரணைஅறிக்கையில் காணப்படும் சிலவிபரங்கள் திருப்திகரமாகவும் சிலவிபரங்கள் அதிருப்தியானவகையிலும் உள்ளதால் மேற்கொண்டுவிசாரணைநடத்தவேண்டியுள்ளதாகநீதிபதிகள் தெரிவித்தனர் இந்தஅறிக்கைதொடர்பானதனதுபதிலை மூடி முத்திரையிட்டகவரில் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவரும் திங்கட்கிழமைதாக்கல் செய்யவேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

ஒடிசாசட்டப்பேரவையின் குளிர்காலகூட்டத்தொடர் இன்று புவனேஸ்வரில் தொடங்கியது

மறைந்ததலைவர்களுக்குஎதிர்கட்சிதலைவர் திருநரசிங்காமிஸ்ரா பிஜேபிசுட்டப்பேரவைகட்சிதலைவர் கேவிசிந்தேஆகியோர் அஞ்சலிசெலுத்தினர் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியதைஅடுத்துமுதலில் ஒருமணிநேரமும் பின்னர் நாள் முழுவதும் அவைஒத்திவைக்கப்பட்டது